பிரதமர் திரு

தீவிரவாதத்தைக் கடுமையாக எதிர்க்கும் அதே வேளை உலக அளவிலான பிரச்சனைகளில் முக்கியப் பங்கேற்கவும் இந்தியா தயாராகி உள்ள நிலையில் பொதுப் பேரவைக் கூட்டத்தில் பிரதமர் ஐநா உரையாற்றுகிறார் பிரதமரின் உரையில் வளர்ச்சி பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட உலகப் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என எதிர் பார்க்கப்படுகிறது ஐநா பொதுப் பேரவையின் செயல்பாடுகளில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்தியா பங்கேற்பதால் செயல் நோக்கத்துடன் கூடிய வலுவான முக்கிய விளைவுகள் உருவாகும் என்று ஐநா சபைக்கான இந்தியாவின் நிரந்தரப் பிரதிநிதி திரு சையத் அக்பரூதீன் கூறியுள்ளார் சர்வதேச அளவிலான பல்வேறு தரவரிசைக் குறியீடுகளில் இந்தியா கணிசமாக முன்னேறி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது உலக சுற்றுலா தினமான இன்று புதுடில்லியில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையாநாயுடு தேசிய சுற்றுலா விருதுகளை வழங்கி சிறப்பித்தார் சுற்றுலா துறையில் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் சிறந்த முறையில் செயல்பட்டதற்கான விருது ஆந்திரபிரதேசத்திற்கு வழங்கப்பட்டது சாகச சுற்றுலா துறையின் வளர்ச்சிக்கான விருதை கோவா மத்தியபிரதேஷ் ஆகிய மாநிலங்கள் இணைந்து பெற்றன சுற்றுலா துறையில் தகவல் தொழில்நுட்பத்தை திறம்பட்ட முறையில் பயன்படுத்தியதற்கான விருது தெலுங்கான மாநிலத்திற்கும் திரைப்பட தயாரிப்புகளுக்கான வசதிகளை வழங்குவதன் மூலம் சுற்றுலா துறையை மேம்படுத்தியதற்கான விருது உத்தராகண்ட் மாநிலத்திற்கும் வழங்கப்பட்டன சுற்றுலா துறை சார்ந்த அனைவரும் தங்களின் செயல்பாடுகளால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் தாக்கங்களை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் இவ்விழாவில் பேசுகையில் கூறினார்

இன்று முக்கிய அமைச்சகங்களின் செயலர்கள் மற்றும் நிதி ஆலோசகர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை நடத்திய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதைத் தெரிவித்தார் சேவை வழங்குவோருக்கு அரசிடம் இருந்து நிலுவைத் தொகை எதுவும் இல்லாத நிலை ஒன்றை உருவாக்க முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் பொதுத் துறை நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு அமைச்சகங்களைச் சேர்ந்த இதர அமைப்புக்களுடன் தனியாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்படும் என்றும் நிதி அமைச்சர் தெரிவித்தார் பாதுகாப்புத் துறையை நவீனமாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பாதுகாப்புத் துறை இணை அமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார் இன்று டெல்லி ஐஐடி உயர்கல்வி நிறுவனத்தில் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் மூலமான பாதுகாப்புத் துறை மேம்பாடு என்பது பற்றிய கண்காட்சியில் உரையாற்றிய அவர் பாதுகாப்பு உற்பத்தியில் சிறு குறு மற்றும் நடுத்தரத் தொழில் நிறுவனங்களுக்கும் மிகுந்த முக்கியத்துவம் இருப்பதாகவும் இத்தகைய நிறுவனங்களை பாதுகாப்பு உற்பத்தியில் ஈடுபடுத்துவதால் புதுமையாக்க முயற்சிகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் கூறினார் ஜெர்மனியைச் சேர்ந்த கே

டபிள்யு நிதிக் குழுமத்தின் அதிகாரிகளுக்கும் தமிழ்நாடு விரைவுப் போக்குவரத்துக் கழக அதிகாரிகளுக்கும் இடையே முதலமைச்சர் திரு

புதுச்சேரி முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் ஆகியோர் புதுடில்லியில் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறை அமைச்சர் திரு

இதுவரை குடியிருப்புக் கட்டிடங்கள் கல்வி நிறுவனங்கள் மற்றும் சமூக நலக்கூடங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த இந்த மானியம் இவ்வாண்டு முதல் குடியிருப்புக் கட்டிடங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்து இருப்பதை இவர்கள் சுட்டிக்காட்டி சிறிய மாநிலமான புதுச்சேரியில் குடியிருப்புப் பகுதிகள் குறைவு என்பதால் பழைய நடைமுறை தொடர வேண்டியது அவசியம் என வலியுறுத்தினார் இது குறித்து பரிசீலிக்க மத்திய அமைச்சர் ஒப்புக் கொண்டுள்ளதாக புதுவையில் நலத்துறை அமைச்சரின் அலுலவகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது புதுச்சேரி இலக்கியத் திருவிழாவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று மாலை குத்துவிளக்கு ஏற்றித் தொடக்கி வைத்தார்

கேரள ஆளுனர் திரு ஆரிஃப் முகமதுகான் இவ்விழாவில் பங்கேற்க உள்ளார் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை முன்னாள் இயக்குனர் திரு ராமச்சந்திரன் நாகசுவாமி கவுரவிக்கப்பட உள்ளார்

கோவிந்தராஜ் இந்திய பொதுவுடமை ஒற்றுமை மையத்தைச் சேர்ந்த திரு லெனின் துரை ஆகியோர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர்

புதுச்சேரி மாநில பாரதீய ஜனதா கட்சி காமராஜர் நகர் சட்டமன்றத் தொகுதி இடைத் தேர்தலில் போட்டியிட விருப்பமனு கொடுத்து உள்ளவர்களிடம் இன்று நேர்காணல் நடத்தியது இதற்கிடையே என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலர் திரு

பாலன் கட்சி நிர்வாகி திரு புவனேஸ்வர் ஆகியோர் இன்று மாநில பிஜேபி தலைவர்களை சந்தித்து காமராஜர் நகர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்கக் கோரினர் ஆதரவு குறித்து தாங்கள் உறுதிமொழி எதுவும் அளிக்கவில்லை என்றும் பிஜேபி மேலிடத்தை ஆலோசனை கலந்து இது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் மாநில பிஜேபி தலைவர் திரு

சுவாமிநாதன் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அஇஅதிமுக என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணியில் ஆரம்பத்தில் என்ஆர் காங்கிரஸ் ஆர்வம் காட்டாத நிலையில் பின்னர் அக்கட்சியின் தலைவர் திரு ரங்கசாமி சென்னையில் அஇஅதிமுக தலைவர்களை சந்தித்து காமராஜர் நகர் தொகுதியை என்ஆர் காங்கிரசுக்கு ஒதுக்கக் கோரிப் பெற்றதும் அதற்கு முன்னரே வேட்பாளரைத் தேர்ந்தெடுப்பதற்கான நடைமுறைகளை பிஜேபி தொடக்கி விட்டதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் மாநில அரசின் உணவுப் பாதுகாப்புத் துறை நெஸ்லே இண்டியா நிறுவனத்தின் ஆதரவுடன் தெருவோர உணவு வியாபாரிகள் ஆயிரம் பேருக்கு பாதுகாப்பான உணவு விற்பனையில் பயிற்சி அளிக்கத் திட்டம் ஒன்றைத் தொடக்கியுள்ளது உணவு விற்பனையில் சுத்தம் சுகாதாரத்தை பராமரிப்பது குறித்து தெருவோர உணவு வியாபாரிகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் பயிற்சி அளிக்கப்படும் திட்டத் துவக்க விழாவில் அரசுச் செயலர் திரு பிரசாந்த் குமார் பாண்டா தேசிய தெருவோர வியாபாரிகள் சங்கத்தைச் சேர்ந்த திருமதி சங்கீதா சிங் நெஸ்லே நிறுவனத்தைச் சேர்ந்த திரு சஞ்சய் கஜுரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாட்டின் வளர்ச்சியை உறுதிப்படுத்திய சிறந்த பொருளாதார வல்லுநரான டாக்டர் மன்மோகன் சிங்கிற்கு இன்னும் சேவை புரிவதற்கான நீண்ட ஆயுளை இறைவன் வழங்க தாம் வேண்டுவதாக ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் முன்னாள் மக்களவை உறுப்பினர் பேராசிரியர் ராமதாசும் டாக்டர் மன்மோகன் சிங்கிற்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து கடிதம் எழுதியுள்ளார்

இம்மாணவர்கள் தங்களின் எதிர்கால முயற்சிகளிலு வெற்றி பெற பல்கலைக்கழகத் துணைவேந்தர் பேராசிரியர் குர்மித் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார் உலோக அரிப்பைத் தடுப்பது பற்றிய அறிவியல் தொழில்நுட்பத் துறையில் புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் குர்மித் சிங் ஆற்றியுள்ள முக்கியப் பங்களிப்பை கவுரவிக்கும் வகையில் நேஸ் இன்டர்நேஷனல் அமைப்பின் இந்தியப் பிரிவு அவருக்கு ஆயுட்கால சாதனையாளர் விருது வழங்கியுள்ளது மும்பையில் அண்மையில் நடைபெற்ற உலோக அரிப்பு தொடர்பான சர்வதேச மாநாட்டில் அவர் இந்த விருதைப் பெற்றுக் கொண்டதாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் செய்திக் குறிப்பு ஒன்று தெரிவிக்கிறது புதுவையில் காலாபட்டு ஜோசப் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட காங்கிரஸ் நிர்வாகி சந்திரசேகரன் அண்மையில் காலாபட்டில் வைத்து கொலை செய்யப்பட்டது தொடர்பாக சோழன் என்னும் பிஜேபி நிர்வாகியை இன்று போலீசார் கைது செய்துள்ளனர் இதே வழக்கில் ஏற்கனவே நீதிமன்றத்தில் சரணடைந்த மூவரிடம் போலீசார் நடத்திய விசாரணைகளைத் தொடர்ந்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது தமிழகம் மற்றும் புதுவையில் நடப்பு செப்டம்பர் மாதம் இயல்பை விட அதிக மழை பெய்திருப்பதாக சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது